பீகார் மாநிலத்தில் மூளைக்காய்ச்சல் பரவுவதை தடுக்க பல்துறை உயர்நிலை நிபுணர் குழுவை அங்கு உடனடியாக அனுப்ப மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இக்குழு முஷாஃபர்பூரில் பன்நோக்கு ஆராய்ச்சி மையத்தை அமைப்பதற்காக நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்யவுள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று மத்திய ககாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆய்வு மேற்கொண்டார் இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நோய் பரவிய காலம் பரவிய முறை கற்றுச்சூழல் காரணிகள் உள்ளிட்டவை குறித்து இக்குழு ஆராயும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

கூட்டத் தொடரின் முதல் நாளான நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மற்றும் பல்வேறு மத்திய அமைச்சர்களும் உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் உறுப்பினர்களில் பெரும்பாவானோர் தங்களது தாய் மொழியிலும் சில உறுப்பினர்கள் சமஸ்கிருத மொழியிலும் பதவியேற்றுக் கொண்டனர் குஜராத் மாநிலத்தில் வாயு புயல் இன்று கரையை கடப்பதைபொட்டி கட்ச் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது இதையொட்டிய மற்ற மாவட்டங்களிலும மழை பெய்து வருகிறது நலியா பகுதியில் புயல் கரையை கடப்பதைபொட்டி நேற்று இரவு முதல் அங்கு பேரிடர் மீட்புக்குழு தயார் நிலையில் உள்ளது வாயு புயல் கடற்கரைப் பகுதியை கடந்த பிறகு வடக்கு குஜாத்தை நோக்கி செல்லும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கட்ச் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஐந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையையும் எல்லை பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த இரண்டு குழுக்களையும் மாநில அரசு அனுப்பியுள்ளது

கடற்கரை பகுதியில் வசிக்கும் மக்கள் நிவாரண முகாம்களுக்குச் செல்வதற்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

கடற்பகுதிக்குள் சுற்றுலாப் பயணிகளும் அனுமதிக்கப்படவில்லை ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் ராணுவ வாகனம் மீது தூக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல் தவறானது என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஸ்ரீநகரில் ராணுவ செய்தித் தொடர்பாளர் வெப்டினன்ட் கர்னல் ராஜேஷ் கலியா அரிகல் பகுதியில் ராணுவ ரோந்து வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக கூறினார் ராணுவத்தினர் அனைவரும் பாதுகாப்புடன் இருப்பதாகவும் ஒரு சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் சுப்பவ இடத்தில் தேர்தல் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே இன்று துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது தெற்கு காஷ்மீரில் உள்ள மர்ஹமா பிஜ்பிஹாரா பகுதியில் இன்று அதிகாலை இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்பகுதியில் இரண்டு அல்லது மூன்று தீவிரவாதிகளின் நடமாட்டம் உள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த துப்பாக்கிச் சண்டையில் ரானுவ வீரர் ஒருவர் காயமடைந்ததாகவும் தீவிரவாதிகள் மீதான தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் மேலும் தெரிவித்துள்ளன பிஜேபியின் மூத்த தலைவர் திரு ஜேபியி நட்டா அக்கட்சியின் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சித் தேர்தல் நடைபெறும்வரை அவர் இப்பதவியில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு தாவர்சந்த் கெலாட் மற்றும் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் எகிப்து முன்னாள் அதிபர் முகமது மோர்சி நேற்று காலமானார்

உளவு வேலையில் ஈடுபட்டது தொடர்பான விசாரணையின்போது இச்சம்பவம் நிகழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எகிப்து நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபரான முகமது மோர்சி அந்நாட்டின் வலிமை மிக்க தலைவராக திகழ்ந்தார்

இதற்கிடையே முகமது மோர்சி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்று அவருடைய இஸ்லாமிய சகோதரத்துவக் கட்சி குற்றம்சாட்டியுள்ளது முகமது மோர்சி உயிரிழந்ததற்கு ஆளும் எகிப்து அரசே காரணம் என்று துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகனும் குற்றம் சாட்டியுள்ளார் மேற்குவங்கத்தில் பயிற்சி மருத்துவர்கள் கடந்த ஒருவார காலமாக ஈடுபட்டிருந்த வேலைநிறுத்தப் போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர் மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மற்றும் அனைத்து மருத்துவக் கல்லுாரிகள் மருத்துவமனைகளின் பயிற்சி மருத்துவர்களிடையே நேற்று தலைமச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுக்களுக்குப்பின் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது இக்கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாக செல்வி மம்தா பானர்ஜி பின்னர் தெரிவித்தார் பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாள பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடைபெறாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அனைத்து மருத்துவமனைகளிலும் குறைதீர்ப்பு மற்றும் பாதுகாப்பு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் முதலமைச்சருடனான இந்த சந்திப்பு தங்களுக்கு திருப்தியளித்ததாக பயிற்சி மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சர்வதேச உணவு இந்தியா கூட்டம் இந்த ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதிவரை புத்தில்லியில் நடைபெறும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் தெரிவித்துள்ளார் இக்கூட்டத்தில் நாட்டின் பிரபல உணவு பதப்படுத்துதல் நிறுவனங்கள் பங்கேற்கும் என்று கூறினார்

இத்தொடர்பாள வழக்கு நேற்று நீதிபதிகள் திரு தீபக் குப்தா மற்றும் திரு சூரியகாந்த் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த போது மத்திய அரசின் சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி இப்பிரச்னைக்கு கமுகத் தீர்வு காண இயலவில்லை என்றார் கல்லூரிகளின் கட்டமைப்பு வசதிக்காக பெருமளவு நிதி முதலீடு செய்யப்பட்ட நிலையில் அதிக அளவிலான இடங்கள் காலியாக இருப்பதால் மாணவர்கள் மட்டுமன்றி கல்வி நிறுவனங்களும் பாதிக்கப்படுவதாக தனியார் கல்லூரிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது எனவே நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்போர் பட்டியலில் உள்ள மாணவர்களை சேர்க்க ஏதுவாக கலந்தாய்வுக்கான அவகாசத்தை மேலும் நீட்டிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது